முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

செங்கோட்டையன் திரு

விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பிற்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என இஸ்ரோ தலைவர் திரு

எடப்பாடி கே

இதனை தொடர்ந்து இன்று பிற்பகல் ஈரோடு பெருந்துறை திருவாச்சியில் அமைக்கப்பட்டு வரும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று நிலைய திட்ட பணிகளையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்கிறார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து சுகாதாரம் மருத்துவம் உள்ளிட்ட துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இதனிடையே முதலமைச்சர் நாளை திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கோவிட் நோய் தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார்

உதயகுமாா் மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள கோவிட் கண்காணிப்பு மையத்தில் செய்தியாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் அடங்கிய மருந்து பெட்டகங்களை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று வழங்கினார்

மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் கோவிட் நிவாரண சிறு வணிக கடன் இன்று வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு

செங்கோட்டையன்

நரேந்திரமோதி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செயதியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அரசு கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் விண்வெளி துறையில் மேற்கொண்ட சீர்திருத்தத்தால் அத்துறையில் நாடு தன்னிறைவை அடைய முடியும் என்றும் குறிப்பிட்டார் இஸ்ரோ சிவன் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பிற்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என இஸ்ரோ தலைவர் திரு

இதுதொடர்பாக பெங்களூருவில் சமூக பொருளாதார சீரர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக விண்வெளி துறையின் சேவைகள் நாட்டின் மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்றார்

முன்னதாக பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு அங்கீகாரம் மையத்தை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதன் மூலம் செயற்கை கோள்கள் மற்றும் ஏவுதள சேவைகள் வழங்குதல் போன்ற விண்வெளி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தனியார் துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது இதனிடையே விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் இஸ்ரோ முழு வீச்சில் பணியாற்றும் என்றும் எடுத்துரைத்தார்

இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ளும் பணிகள் முழுவீச்சில் தீவிரபடுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார்

ஜான் லூயீஸ் தெரிவித்துள்ளார்

அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது